பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கடற்படைகமாண்டர்கள் மாநாட்டை இன்றுதொடங்கிவைக்கிறார்

நாட்டில் கரீஃப் பருவத்தில் போதுமானஉரம் கையிருப்பில் உள்ளதாகமத்தியரசாயணம் மற்றும் உரத் துறைஅமைச்சர் திரு சதானந்தகௌடாகூறியுள்ளார்

ரயில் பாதுகாப்புக்காகஆளில்லாசிறியட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகரயில்வேஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

அடுத்தமாத இறுதிக்குள் கல்லூரிபட்டப்படிப்புகளுக்கான இறுதித் தேர்வைநடத்தவேண்டும் என்றபல்கலைக் கழகமானியக்குழவின் கற்றறிக்கைமீதானவழக்கின் தீர்ப்பைஉச்சநீதிமன்றம் நிறுத்திவைத்துள்ளது

சேமிப்புக் கணக்குகளில் குறைந்தபட்சமீதம் வைக்காதஉறுப்பினர்களுக்குவசூலிக்கப்படும் அபராதத் தொகைமற்றும் அகுற்கானகுறுந்தொகைசேவைத் தொகையும் ரத்துசெய்யப்பட்டுள்ளது பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிவ் புததில்லியில் கடற்பளடகமாண்டர்கள் மாநாட்டை இன்றுதொடங்கிவைக்கிறார் கடற்படைதலைமைத் தளபதிஉள்ளிட்டஉயர்நிலைஅதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் கலந்தகொள்கின்றனர் கடந்தஒராண்டில் மேற்கொள்ளப்பட்டபயிற்சித் திட்டங்கள் நிர்வாகநடைமுறைகள் மனிதஆற்றல் திறன் பயன்பாடுபோன்றவைதொடர்பானதிட்டங்கள் குறித்து இந்தமாநாட்டில் விவாதிக்கப்படும் கோவிட் தொற்றால் எழுந்துள்ளசூழ்நிலைகள் குறித்தும் எல்லைப் பகுதிகளில் நிகழும் சம்பவங்கள் தொடர்பாகவும் மாநாட்டில் ஆய்வு செய்ய்ப்படும் முறையாகராணுவவிவகாரங்கள் முதல் துறையும் பாதுகாப்பு தலைமைஅதிகாரிஅலுவலகமும் இந்தமாநாட்டிற்குஏற்பாடுசெய்துள்ளன முப்படைகளுடன் கூட்டுஒத்துழைப்பு ஆயத்தநிலைமைபோன்றபல்வேறுஅம்சங்களும் இதில் ஆராயப்படும் இந்தியபசிபிக் பகுதியில் பிரதமரின் களவு நிறைவேறும் வகையில் திட்டங்களைமேற்கொள்ளுவதற்குதிட்டம் வகுக்கப்படும் புதியகண்டுபிடிப்புகளுக்கானசிறந்தநிறுவனங்களின் தரவரிசைப் பட்டியலைகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்யைாநாயுடு நேற்றவெளியிட்டார் இந்தபட்டியலில் சென்னை ஐ டி மீண்டும் முதலிடத்தைபிடித்துள்ளது இரண்டாவது இடத்தையும் ஐ ஐ டி பாம்பேயும் தில்லி ஐ ஐ டி மூன்றாவது இடத்யைும் பிடித்துள்ளன

இந்தநிகழ்ச்சியில் பேசியகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயு புதுமைக்கானமுயற்சிகளைமக்கள் இயக்கமாகமாற்றவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டாா் இந்தமுயற்சிகளின் மூலம் மாணவர்கள் தொழில்முனைவோா்களாகஉருவாவதுடன் மனிதவளா்ச்சிக்குஉறுதுணையாகவும் இருப்பார்கள் என்றுதெரிவித்தார்

உலகநாடுகளைஒப்பிடும்போதுஅறிவுத்திறன இந்தியாவில் அதிகமாககாணப்படுவதால் படிப்பதிலும் புதுமைகளைகாண்பதிலும் உலகத்தின் மையமாக இந்தியாதிகழ்வதாகவும் திருவெங்கையாநாயுடு தெரிவித்தாா்

நாட்டில் கரீஃப் பருவத்தில் போதுமானஉரம் கையிருப்பில் உள்ளதாகமத்தியரசாயணம் மற்றும் உரத் துறைஅமைச்சர் திரு சதானந்தகௌடாகூறியுள்ளார் உரம் விநியோகம் செய்வதைஅரசுகண்காணித்துவருவதாகஅவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்கஅரசுஉரியநடவடிக்கைமேற்கொண்டுவருவதாகதெரிவித்தார்

ரயில் பாதுகாப்புக்காகஆளில்லாசிறியட்ரோன்கள் கண்காணிப்பு மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகரயில்வேஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

மத்தியரயில்வேயின் மும்பைபிரிவு இரண்டுஆளில்லாகுட்டிவிமானங்களைகண்காணிப்பு பணிகளுக்காக்கொள்முதல் செய்துள்ளது பேரிடர் சமயங்களில் மீட்பு நடவடிக்கைகளைதரிதப்படுத்துவதற்கு இத்தகையகருவிகள் பயன்படுத்தப்படும் என்றுஅரசுகூறியுள்ளது அடுத்தமாத இறுதிக்குள் கல்லூரிபட்டப்படிப்புகளுக்கான இறுதித் தேர்வைநடத்தவேண்டும் என்றபல்கலைக் கழகமானியக்குழவின் சுற்றறிக்கைமீதானவழக்கின் தீர்ப்பைஉச்சநீதிமன்றம் நிறுத்திவைத்துள்ளது இந்தவழக்கில் தொடர்புடைய அனைத்துரப்பினரும் தங்களதுவாதங்களைஎழுத்து மூலம் மூன்றுநாட்களுக்குள் அனுப்பிவைக்கவேண்டும் என்றுஉச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இது தொடர்பானமனுவைவிசாரித்தநீதிபதிதிருஅசோக்பூஷன் தலைமையிவாள மூன்று நீதிபதிகள் கொண்டஅமா்வு பிளம் கா்ஸ் நிதி அறக்கட்டளைக்குபெறப்படும் நிதியைப் போன்றதுஎன்றுதெரிவித்தனா் தேசியபேரிடர் நிவாரணநிதிக்கு நிதிபெறுவதில் எந்தவிததடையும் இல்லைஎன்றும் இவை இரண்டும் வெவ்வேறானவைஎன்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர்

உச்சநீதிமன்றத்தின் இந்ததீர்ப்பைவரவேற்றள்ளபிஜேபிதலைவர் திரு ஜெ பிநட்டா பிளம் கால் நிதிவெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படுதாகக் குறிப்பிட்டுள்ளாா் திருரவிசங்கள் பிரசாத்

நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் நாடுமுழுவதும் காணொளிகாட்சி மூவம் நடைபெற்றமாநாட்டில் பேசியஅவர் இதில் ஏழு கோடிபெண்கள் உறுப்பினர்களாகஉள்ளதாககூறினார் வருமானத்தைப் பெருக்குவதற்குஅரசுமுக்கியத்துவம் அளித்துவருவதாகஅவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசியஅமைச்சர் திருமததிஹர்சிம்ரத் சிங் கௌர் பாதல் உணவு பதப்படுத்துதல் துறையால் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகிவருவதாககூறினார் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையைமீண்டும் திறக்கஉத்தரவிடக்கோரிவேதாந்தாநிறுவனம் தாக்கல் செய்தமனுவினைசென்னைஉயர்நீதிமன்றம் நேற்றுதள்ளுபடிசெய்துள்ளது இந்தவழக்கில் தீர்ப்பு வழங்கியநீதிபதிகள் திருசிவஞானம் பவானிசுப்பராயன் அம்வு இதற்கானஉத்தரவினைஅளித்தது

உயர்நீதிமன்றத்தின் இந்ததீர்ப்பு வரவேற்கத்தக்கதுஎன்றுமீன்வளத்துறைஅமைச்சர் திருஜெயக்குமார் கூறியுள்ளார்

உயர்நீதிமன்றத்தின் இந்ததீர்ப்பைதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டஅரசியல் கட்சித் தலைவா்கள் பலரும் வரவேற்றுள்ளனா் சேமிப்புக் கணக்குகளில் குறைந்தபட்சமீதம் வைக்காதஉறுப்பினர்களுக்குவசூலிக்கப்படும் அபராதத் தொகைமற்றும் அகுற்கானகுறுந்தொகைசேவைத் தொகையும் ரத்துசெய்யப்பட்டுள்ளது